தமிழக ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாளை மறுநாள் பதவியேற்பார்கள் என்று மாநில தேர்தல் ஆணையர் திரு

பழனிச்சாமி கூறியுள்ளார்

மனிதகுல அமைதிக்கு தீவிரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக திகழ்கிறது என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

பாண்டின் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார்

தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது

அரசியல் கட்சியினர் தெரிவிக்கும் புகார்கள் மீது எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார் வீதிமீறல்கள் குறித்த புகார்கள் வந்தால் சிசிடிவி காட்சிகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறிய அவர் பிரிக்கப்பட்ட மாவட்டங்களிலும் தேர்தலை நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார்

ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

உலகளாவிய தீவிரவாதம் அதிகரித்து வரும் இத்தருணத்தில் காந்தியடிகளின் போதனைகளான அஹிம்சை அமைதி போன்றவை தற்போது தேவையாக உள்ளது என்றும் அவர் எடுத்துரைத்தார் தனிநபர் நலன்கள் சகோதரத்துவத்திற்கும் அமைதிக்கும் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கவலை தெரிவித்தார்

சென்னையில் இன்று ஐ ஏ

மற்றும் மத்திய தேர்வாணைய உயர் அதிகாரிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை இன்று துவக்கி வைத்துப் பேசிய அவர் பணிச்சுமையினால் வரும் மன அழுத்தத்தை விளையாட்டு அறவே நீக்கி பணி சிறக்க உதவுவதாக எடுத்துரைத்தார் இளைஞர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் விளையாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார்

அமைச்சகம் மத்திய அரசின் முக்கியமான கொள்கை முடிவுகளே இதற்கு காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது

ராவ் மற்றும் நோபல் பரிசு பெற்ற இஸ்ரேல் விஞ்ஞானி அதா யோநாத் ஆகியோர் தொடங்கி வைத்தனர்

பார்வையற்றோர் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் பிரெய்லி தகவல் தொடர்பு முறையை பயன்படுத்துவது குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ப்ரெய்லி முறையை கண்டுபிடித்த லூயிஸ் ப்ரெய்லி நினைவாக இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது

பாண்டின் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை போரூர் தனியார் மருத்துவமனையில் இன்று காலமானார்

பாண்டியனின் மறைவு அஇஅதிமுகவிற்கு பெரும் இழப்பு என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னை அண்ணா நகரில் பி

பாண்டியனின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய அவர் சட்டப்பேரவைத் தலைவராகவும் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளிலும் அவர் திறம்பட செயலாற்றியவர் என்று புகழாரம் சூட்டினார் அன்னாரது மறைவிந்கு துணை முதலமைச்சா் திரு

பன்னீாசெல்வம் தெலுங்கானா ஆளுநா் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர்

ராமதாஸ் தேமுதிக தலைவா் திரு விஜய்காந்த் மதிமுக பொதுச்செயலா் திரு

கோ முன்னாள் மத்திய அமைச்சா் திரு

ராதாகிருஷ்ணன் தமிழ்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு

வாசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு

முத்தரசன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

கடம்பூர் ராஜு இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்

நாள்தோறும் கலைநிகழ்ச்சிகள் பட்டிமன்றம் வினாடி வினா நாட்டுப்புற கலைகள் பாரம்பரிய உணவு மற்றும் குற்றுச்சூழல் குறித்த கருத்தரங்கமும் இதில் இடம்பெறுகின்றன தொடக்க நிகழ்ச்சியில் குற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி ஆட்சித்தலைவர் திரு சிவராசு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

திருச்சி மன்னார்புரம் செங்குளம் காலனி தொடக்கப்பள்ளியில் நடைபெறும் சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு காஞ்சிபுரம் தியாகி நடுநிலைப்பள்ளி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா ஆகியோரும் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனா்